அளிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

நாடு முழுவதும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இரண்டாம் கட்ட போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது

பத்தாவது முறையாக ஆஸ்திரேலியா வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்களைக் கண்டறிந்து அவற்றின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை வேண்டுமென பிரதமர் அளிக்க திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

பின்தங்கிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசியப் பணிகளை தரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலுமிருந்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுட்டமேலவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சரக்கு மற்றும் சேவைவரி சுட்டத்தின்கீழ் விற்பனை குறித்த விவரங்களை தாக்கல் செய்யும் தற்போதைய நடைமுறை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரி செலுத்துவோர் எதிர்கொள்ளும் தகவல் தொழில்நுட்ப பிரச்சினைகளுக்கு அதற்கான குழு விரைவில் தீர்வுகாணும் என்று கூறினார் ஏற்றுமதியாளர்களுக்கான வரி விலக்கு வரும் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார் மாநிலங்களுக்கு இடையே சரக்கு போக்குவரத்திற்கான மின்வழிச் சீட்டு முறை அடுத்த மாதம் தேதி ஒன்றாம் முதல் அமல்படுத்தப்படும் என்றும் திரு ஜேட்லி தெரிவித்தார் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது தில்லியில் நடைபெற்ற மத்திய அரசு கூட்டிய கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் இது தெளிவுபடுத்தப்பட்டதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட திட்டம் என்பது காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுதான் என்று தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது நடுவர்மன்ற இறுதி ஆணையில் குறிப்பிட்டப்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதை தவிர மத்திய அரசுக்கு வேறு மாற்றுவழி இல்லையென தமிழக அரசின் சார்பில் தெளிவுபடுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளபடி ஆறுவார காலத்திற்குள் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதை கடுமையாக எதிர்ப்பதாக இந்தியாவும் பிரான்ஸும் தெரிவித்துள்ளன புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்குபின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் மதம் இனம் தேசியம் உள்ளிட்ட எந்தவொரு பிரிவிலும் பயங்கரவாத செயல் நடைபெறுவதை நியாயப்படுத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்திற்கு அடைக்கலம் கொடுத்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான கட்டமைப்பை அனுமதிக்கும் நாடுகளிலிருந்து தீவிரவாதத்தை வேரோடு களைய உலக நாடுகள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் அளித்து நிலையான பொருளாதார ஒத்துழைப்பை இந்தியாவும் பிரான்ஸும் மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது

பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்த்து சமாளிக்கும் வகையில் மேலும் அதிக ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட வேண்டுமென்று பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் புதுதில்லியில் நேற்று மாணவர்களிடையே உரையாற்றுகையில் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க அனைத்து நாடுகளும் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் பருவநிலை மாற்றம் குறித்த பாரீஸ் உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா விலக முடிவு செய்த போதிலும் பல நாடுகள் அதை தொடர்ந்து பின்பற்ற தீர்மானித்திருப்பதை திரு மேன்ரான் பாராட்டினார்

மக்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும் போது பருவநிலை மாற்றம் தொடர்பான தவறுகளை மேற்கொள்ளும் அரசுகளையோ நிறுவனங்களையோ தட்டிக் கேட்க முடியும் என்று பிரான்ஸ் அதிபர் தெரிவித்கார் ஐநா சபையால் சர்வதேச குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஹபீஸ் சயீதுக்கு அடைக்கலம் அளித்து வருவதாக பாகிஸ்தானை இந்தியா கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமைகள் கூட்டத்தில் கஷ்மீர் பிரச்னையை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு பதிவடி கொடுக்கும் வகையில் இந்தியாவின் ஐநா தூதரகத்தின் இரண்டாவது செயலர் மினி ஐநா சபையின் தீர்மானத்தை மீறும் வகையில் பாகிஸ்தான் நடந்து கொள்வதாகக் குற்றம் தேவி குமன் சாட்டினார் சர்வதேச குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஹபீஸ் சயீது பாகிஸ்தானில் மிகச் சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதம் மனித உரிமைகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று கூறிய மினி தேவி எல்லை கடந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை கைவிட்டு பயங்கரவாத முகாம்களை வேரோடு அழிக்க வேண்டுமென்று பாகிஸ்தானுக்கு அனைத்து நாடுகளும் அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் நாடு முழுவதும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இரண்டாம் கட்ட போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறவுள்ளது

பொது மக்கள் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தபட்டிருக்கிறது பெண்கள் குழுவாக இணைந்து விவசாயம் செய்தால் அவர்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் விலை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் கருக்கம்பட்டியில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் மகளிர் கயஉதவிக்குழு பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்கும் விழாவில் அவர் பேசினார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மொரிஷீயஸில் ஐந்துநாள் பயணம் மேற்கொள்ள இன்று புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ள சர்வதேச சூரியசக்தி கூட்டமைப்பு மாநாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் கூட்டாக தலைமை வகிக்கின்றனர்

உத்தரப்பிரதேசத்தில் கோர்பூர்

கோவை சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மைக் கல்லூரியில் தொழில்நுட்ப ஜவுளி பயிற்சிப் பட்டறையை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் ஆலய மாசித் திருவிழாவையாட்டி மதுபானக் கடைகளை அடைக்க குமரி மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் மு வடநேர உத்தரவிட்டுள்ளார் விளையாட்டுச்செய்திகள் மலேஷியாவின் ஈப்போ நகரில் நடந்த சுல்தான் அஸ்வான் ஷா ஹாக்கி கோப்பையை பத்தாவது முறையாக ஆஸ்திரேலியா வென்றுள்ளது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தற்போதைய சாம்பியனான ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது ஆறுநாடுகள் கலந்து கொண்ட இந்தப் போட்டியில் இந்தியா ஐந்தாவது இடத்தையே பிடிக்க முடிந்தது இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற விறுவிறுப்பாள ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி இலங்கையை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது

இதன்மூலம் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் ஆகிய மூன்று அணிகளும் தவா ஒரு ஆட்டத்தில் வென்று சமநிலையில் உள்ளன